மக்களவைத் தேர்தலைநேர்மையாகநடத்ததேர்தல் ஆணையம் உறுதிபூண்டுள்ளதாகசென்னைவந்துள்ளதேர்தல் ஆணையக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுதில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

அம்மாநிலமுதலமைச்சர் திருகமல்நாத்தின் மகன் திருநகுல்நாத் சிந்துவாராதொகுதியிலும் மாநிலகாங்கிரஸ் முன்னாள் தலைவர் அருண்யாதவ் கந்துவாதொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

நாடாளுமன்றமக்களவைத் தேர்தலை நேர்மையாகவும் நியாமாகவும் அமைதியானமுறையிலும் நடத்ததேர்தல் ஆணையம் உறுதிபூண்டிருப்பதாகதேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருகஷில் சந்த்ரா ஆகியோர் கூறியுள்ளனர் கடந்த இரண்டுநாட்களாகதமிழகத்தில் தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்துசென்னையில் அவர்கள் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதேர்தல் ஆணையர் திருலவாசா தேர்தல் தொடர்பாகமாநிலமற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் எந்தவித அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமலும் அச்சமின்றியும் நடுநிலைதவறாமலும் செயல்படவேண்டுமென்றுவலியுறுத்தப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்டாா் தேர்தல் அலுவல்கள் வேண்டுமென்றேபொறுப்பிலிருந்துதவறுதல் ஒருதலைப்பட்சமாகசெயல்படுதல் போன்றதவறுகளைநாட்டின் எந்தபகுதியிலும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொள்ளாதுஎன்றுஅவர் தெரிவித்தாா் நடுநிலைதவறாதஅதிகாரிகள் அதற்காகஅச்சுறுத்தலுக்குஆளானால் தேர்தல் முடிந்தபிறகும் அவர்கள் பக்கமாகஆணையம் துணைநிற்கும் என்றுதிருலவாசாஉறுதியளித்தார் தமிழகத்தைப் பொறுத்தவரைபணப்பிரயோகம் குறித்துஏராளமானதகவல்கள் ஆணையத்திற்குவருவதாகக் குறிப்பிட்டஅவர் பணப்பட்டுவாடாவைதடுப்பதற்கானகண்காணிப்பு பணிகளைமுடுக்கிவிடவேண்டுமென்றுகூறினாா் தேவைப்படும் வாக்குச்சாவடிகளில் மத்தியகாவல் படையினரைபோதுமானஅளவுக்குபணியமா்த்ததேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் விடுபட்டநான்குசட்டமன்றதொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதுபற்றிகேட்டதற்குபதிலளித்ததிருலவாசா தேர்தல் ஆணையம் எப்போதமேசுட்ட ரீதியாகஎந்தவித இடர்பாடும் இல்லாதவகையிலேயேதே தலைநடத்தமுன்னுரிமைவழங்குகிறதுஎன்றார் அந்தவகையில் தமிழகத்தில் மூன்றுதொகுதிகளில் நீதிமன்றவழக்குகாரணமாகவே இடைத்தேர்தல் நடத்தப்படும் தொகுதிகள் பட்டியலில் இடம்பெறவில்லைஎன்றும் குலூர் தொகுதி தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டபின்னரேகாலியானதாகவும் தேர்தல் ஆணையர் விளக்கம் அளித்தார் வேலூர் சென்னைபோன்ற இடங்களில் பெருமளவு பணம் கைப்பற்றப்பட்டதுபற்றிகேட்டதற்கு அது பற்றிசம்பந்தப்பட்டவிசாரணை அதிகாரிகளின் அழிக்கைகிடைத்ததும் உரியநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

அதுஏற்கப்பட்டதுபற்றிசெய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தல் அதிகாரிமனுவில் குறிப்பிடப்படும் தகவல்களின் நம்பகத்தன்மையைஆராயசட்டத்தில் இடமில்லைஎன்றும் விண்ணப்பத்தில் ஏதேனும் பகுதிகள் விடுபட்டிருந்தால் அதனைசுட்டிக்காட்டமட்டுமே முடியும் என்றும் திருலவாசாகுறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திகேரளமாநிலம் வயநாடுமக்களவைதொகுதியில் இன்றவேட்பு மனுதாக்கல் செய்தாா் ப்புகல்பேட்டாமாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிதிருஅஜய்குமாரிடம் அவர் மனுவினைதாக்கல் செய்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதிபியங்காகாந்தி அக்கட்சியின் மூத்ததலைவர்களானதிருகேசிவேணுகோபால் திருமுகுல் வாஸ்னிக் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாகதிருராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சிதொண்டர்களுடன் ஊர்வலமாகமாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குச் சென்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கடனுக்கானவட்டிவிகிதத்தை ஆறு சதவீதமாகக் குறைக்கரிசர்வ் வங்கிமுடிவு செய்துள்ளது இன்றுமும்பையில் நடைபெற்றஅந்த வங்கியின் நிதிக் கொள்கைக்கானஆய்வுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தவட்டிக் குறைப்பின் பலன்களை வங்கிகள் நுகாவோா்களுக்குஅளிக்கவேண்டுமென்றும் ரிசா்வ் வங்கிகூறியுள்ளது

சத்தீஸ்கர் மாநிலம் கான்கர் மாவட்டத்தில் நக்சல் தீவிரவாதிகளுடன் நடந்தசண்டையில் இரண்டுவீரர்கள் எல்லைப்பாதுகாப்புப்படைவீரர்கள் நான்குபேர் வீரமரணமடைந்தனர் காயமடைந்துள்ளனர் எல்லைப் பாதுகாப்புப்படைவீரர்கள் மீதுநடத்தப்பட்டதாக்குதல்களுக்குஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதன் தலைமை இயக்குநருடன் தொலைபேசியில் தொடர்புகொண்டுபேசியதிரு ராஜ்நாத்சிய் வீரர்களின் துணிச்சலானநடவடிக்கையைபாராட்டியுள்ளார் உயிரிழந்தவீரர்களின் குடும்பத்தினரைசந்திக்கவும் அங்குள்ளபாதுகாப்பு நிலைகுறித்துஆய்வு செய்யவும் பி எஸ் எஃப் தலைமை இயக்குநர் சத்தீஸ்கர் செல்கிறார்

பொதுவாக அரசர்களைகௌரவிக்கவழங்கப்படும் விருது

பல்வேறுதுறைகளிலும் இந்தியபிரதமர் திருமோடி அளித்துள்ளஒத்துழைப்பை இளவரசர் தமதுடிவிட்டர் செய்தியில் பாரட்டியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிக்குபெருமைமிகுசையீத் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதைவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் வரவேற்றள்ளார் அவர் விடுத்துள்ளடிவிட்டர் செய்தியில் பிரதமர் மோடியின் வானுயர்ந்தபணிக்குஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கீகாரம் அளித்துபிரதமரைபாராட்டியிருப்பது இருநாடுகளுக்கு இடையிலானநட்புறவில் ஒரு புதியஅத்தியாயத்தைதொடங்கியிருப்பதாககுறிப்பிட்டுள்ளார் திருமோடிக்குஐக்கிய எமிரேட்ஸ் பிரதமர் சையீத் பதக்கம் த அறிவித்துள்ளதற்குவெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் பாராட்டுதெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சிஊடகங்கள் தொடர்பாக தனதுதேர்தல் அறிக்கையில் அளித்துள்ளவாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடியவையாஎன்றுமத்தியநிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லிகேள்விஎழுப்பியுள்ளார்

பயங்கரவாதம் மற்றும் அதற்குஎதிரானராணுவநடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும்போதுமட்டுமேஅரசின் கட்டுப்பாடுகள் உளடகங்கள் மீதுகொண்டுவரப்படுவதுதற்போதுநடைமுறையில் உள்ளதாகவும் அவர் கூறினார்